பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

பங்களாதேஷில் நாளை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதை முன்ளிட்டு நாடு முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன

இனி விரிவான செய்திகள் உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தை மேலும் வலுப்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வாரணாசியில் இன்று மாலை நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறு கூறினார்

முன்னதாக உத்தரப்பிரதேச மாநிலம் காஸிப்பூரில் இன்று காலை மகாராஜா சுகேல்தேவ் நினைவு அஞ்சல் தலையை வெளியிட்டு புதிய மருத்துவ கல்லூரிக்கு அடிக்கல்நாட்டியதுடன் அங்கு நடைபெற்ற பொதுக் கூட்டத்திலும் பிரதமர் உரையாற்றினார் சமுதாயத்தின் கடடக்கோடியில் உள்ள மக்களும் கண்ணியமாள வாழ்க்கையை வாழத் தேவையாள நடவடிக்கைகளை மத்தியில் ஆளும் தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார் விவசாயக் கடன் தள்ளுபடி தொடர்பாக காங்கிரஸ் கட்சி தவறான வாக்குறுதிகளை அளித்து வருவதாக பிரதமர் குற்றம்சாட்டினார் முந்தைய காங்கிரஸ் ஆட்சியின் போது தகுதியற்றவர்களுக்கு கடன் வழங்கப்பட்டு உண்மையான விவசாயிகள் புறக்கணிக்கப்பட்டதால் அவர்கள் தனியார் நிதிநிறுவனங்களை நாடிச்சென்று கடன் வலையில் தள்ளப்பட்டதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் கர்நாடக சுட்டப்பேரவை தேர்தலுக்குப் பிறகு அம்மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்த காங்கிரஸ் கூட்டணி அரசு குறைந்த அளவிலான விவசாயக் கடன்களையே தள்ளுபடி செய்திருப்பதாக அவர் கட்டிக்காட்டினார் தாம் மக்களின் காவலர் போன்று செயல்படுவதாகவும் தவறு செய்தவர்கள் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து வாரணாசியில் சர்வதேச அரிசி ஆராய்க்சி நிலையத்தின் தெற்காசிய மண்டல மையத்தை நாட்டிற்கு அர்ப்பணித்துவைத்துப் பேசிய திரு நரேந்திர மோடி இந்த மையம் தெற்காசியாவில் அரிசி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக்கான சிறந்த மையமாக திகழும் என்றார் அத்துடன் குறைந்த அளவு தண்ணீரில் குறைந்த அளவு கக்கரை சத்தும் அதிக அளவிவாள ஊட்டச்சத்துக்களும் நிறைந்த நெல் ரகங்களை விவசாயிகள் உற்பத்தி செய்வதற்கும் இந்த மையம் உதவிகரமாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் புல்வாமா மாவட்டத்தில் தீவிரவாதிகளுடன் நடந்த மோதலில் ஜெய்ஷே முகமது பயங்கரவாதிகள் நான்கு பேரை பாதுகாப்புப் படையினா் சுட்டு வீழ்த்தினா் அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது

அந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் வேட்டை நிறைவடைந்துள்ளதாகவும் கொல்லப்பட்ட தீவிரவாதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் ஜம்முவில் நேற்றிரவு பேருந்து நிலையம் அருகே குறைந்த சக்தி வெடிகுண்டு ஒன்று வெடித்ததில் சிறிய அளவில் சேதம் ஏற்பட்டது அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனிடையே கலாக் பகுதியில் நேற்றிரவு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது தீவிரவாதிகள் பூமிக்கு அடியில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன ஜம்மு கஷ்மீரில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து உறைபனி நிலவி வருகிறது

வரும் நாட்களில் இப்பகுதிகளில் வெப்பநிலை குறையகூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது கடும் குளிர் நிலவினாலும் ஐஸ் ஹாக்கி வீரர்களும் இப்போட்டிகளை நடத்தும் சங்கத்தினரும் உற்சாகம் அடைந்துள்ளனர் ஏரிகள் குளங்கள் மற்றும் ஆற்றங்கரை பகுதிகளில் காலை நேரங்களில் ஐஸ் ஹாக்கி போட்டிகள் அதிகளவில் நடைபெற்று வருகின்றன சர்வதேச ஐஸ் ஹாக்கி வீரர் சபீர் ஷா தேசிய வீரர் அன்வர் உசேன் உள்ளிட்டோர் புதியவர்களுக்கு பயிற்சி அளித்து வருகின்றனர் இதனிடையே கார்கில் பகுதியில் ஐஸ் ஹாக்கி போட்டிக்காக ஒரு மைதானத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று மூத்த வீரர் முஹமது தோஹிர் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜ்பவர்தன் ரத்தோரை கேட்டுக்கொண்டுள்ளார் நாட்டின் வடபகுதி முழுவதம் கடும் குளிர் வாட்டுகிறது இந்த குளிர் மேலும் இரண்டு மூன்று நாட்கள் நீடிக்கக்கூடும் என்றும் அதன் பின் கற்று குறைய வாய்ப்புள்ளது என்றும் தில்லி வானிலை ஆய்வு னமய அதிகாரி திரு மிருத்புஞ்சய் மஹோபாத்ரா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் தலைநகர் தில்லியில் இன்று காலை குறைந்தபட்ச வெப்பநிலை நான்கு புள்ளி இரண்டு டிகிரி செல்ஸியஸாக பதிவாகி இருந்தது நடப்பு குளிர்காலத்தில் இதுவே மிகவும் குறைந்த வெப்ப நிலையாகும் பஞ்சாப் மாநிலத்தில் பல நகரங்கள் கடும் குளிரில் சிக்கியுள்ளன ஆதம்பூர் நகரில் மிக குறைந்த வெப்பநிலை பதிவாகியுள்ளது அங்கு மைனஸ் ஒன்று புள்ளி ஏழு டிகிரி செல்ஸியஸ் அளவுக்கு குளிர் வாட்டுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அம்பாலா கர்னால் லூதியானா பாட்டியாலா அம்ரிட்ஷர் நகரங்களிலும் கடும் குளிர் நிலவுகிறது அருகில் உள்ள ஹரியானா மாநிலத்திலும் கடும் குளிா் நிலவுகிறது

இந்த நிகழ்ச்சி பிரதமர் அலுவலக யூ டியூப் அலைவரிசையிலும் தகவல் ஒலிபரப்புத்துறை அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும் இது தவிர அகில இந்திய வானொலியின் இணையதளத்திலும் இது ஒலிபரப்பாகிறது அதனைத்தொடர்ந்து தமிழாக்கம் இடம்பெறும் அன்று இரவு எட்டு மணிக்கும் இது மறு ஒலிபரப்பு செய்யப்படும்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 பங்களாதேசில் அந்நாட்டின் பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்காள நாடாளுமன்ற பொதுத்தேர்தல் நாளை நடைபெறுகிறது தற்போதைய பிரதமரும் அவாமி தேசிய லீக் கட்சித் தலைவருமான திருமதி ஷேக் ஹசினா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நான்காவது முறையாக பிரதமர் என்ற சாதனையைப் புரிவார் என கருதப்படுகிறது முன்னாள் பிரதமரும் பங்களாதேஷ் தேசியவாதக் கட்சித் தலைவருமான திருமதி கவீதா ஜியா முறைகேடு குற்றச்சாட்டு காரணமாக சிறையில் உள்ளார் தற்போதுள்ள நிலவரப்படி தேசிய ஐக்கிய முன்னணி கட்சிக் கூட்டணியே திருமதி ஷேக் ஹசீனாவுக்கு உள்ள சவாவாக கருதப்படுகிறது பங்களாதேஷில் நடைபெறும் பதினொன்றாவது பொதுத்தேர்தலான இதில் பத்து கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர்

இந்த தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன

இத்தொடர்பாக பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் பல்வேறு தறைகளில் இருநாடுகளும் மேலும் ஒத்துழைப்பை அதிகரிக்க உறுதிபூண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் ஹெலிகாப்டர் விவகாரத்தில் காங்கிரஸ் அரக தேச பாதுகாப்பை சமரசம் செய்துகொண்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபியின் மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு பிரகாஷ் ஜவ்டேகர் இடைத்தரகர் கிறிஸ்டியன் மைக்கேலிடம் அமலாக்கத்துறை மேற்கொண்ட விசாரணையில் இந்த விவரங்கள் தெரியவந்துள்ளதாக கூறினார் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது இடைத்தரகர்கள் இல்லாமல் பாதுகாப்பு துறைக்கான கொள்முதல் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என குற்றம் சாட்டினார் ரயில்களில் அடிப்பட்டு யானைகள் உயிரிழப்பதை தடுக்க அசாமில் செயல்படுத்தப்பட்டு வரும் தேனி ஒலி திட்டம் நாடு முழுவதும் விரிவுப்படுத்தப்படும் என்று ரயில்வே துறை அளமச்சர் திரு பியுஷ்கோயல் தெரிவித்துள்ளார் கவுஹாத்தியில் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் சோளை அடிப்படையில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டதாகவும் இது வெற்றியடைந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தேனீக்கள் சுப்தம் எழுப்பினால் யானைகள் உள்ளிட்ட விலங்குகள் அப்பகுதிக்கு வராது எனவும் எனவே அவை ஒலி எழுப்புவது போன்ற பதிவை ஒரு கருவியின் மூவம் எழுபபுவதன் மூவம் ரயில்களில் விஷ்குகள் அடிபட்டு உயிரிழப்பது தவிர்க்கப்படுவதாகவும ரவிலேஷ் குமார் தெரிவித்தார் கோவாவில் மக்களவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் திரு அசோக் லவாஷா இன்று ஆய்வு மேற்கொண்டார் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு வழிகாட்டும் வகையில் தயாரிக்கப்பட்ட கையேடு ஒன்றையும் அவர் வெளியிட்டார் இந்தக் கூட்டத்தில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர் வாக்காளர் பட்டியலில் புதிய வாக்காளர்கள் சேர்ப்பு உள்ளிட்டவை குறித்தும் வாக்குப்பதிவு எந்திரங்களின் தயார்நிலை குறித்தும் தாம் ஆய்வு மேற்கொண்டதாக கூறினார்

நாதல்லா கணவாய் மற்றும் சோம்கோ ஏரி பகுதியில் இருந்து மீட்கப்பட்டவர்கள் பாதுகாப்பாக அழைத்துவரப்படுவதாக கிழக்கு சிக்கிம் மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார் பளிப்பொழிவால் பாதிக்கப்பட்ட சாலைகளில் பளிகட்டிகளை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்யும் பணிகள் விரைவாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார்